நாளைஎண்ணப்படுகின்றன

சுதிர்மேன் கோப்பைக்கானபேட்மின்டன் போட்டியில் இந்தியா சீனாவிடம் தோல்விஅடைந்தது

இதற்காகநாடுமுழுவதும் உள்ளவாக்குஎண்ணிக்கைமையங்களில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதன்முறையாகயாருக்குவாக்களித்தோம் என்றுஅறிந்தகொள்ளும் கருவியில் பதிவானசீட்டுகள் எண்ணப்பட்டுமின்னனுவாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவானவாக்குகளுடன் சரிபார்க்கப்படஉள்ளது இதில் வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் சீட்டுகள் அடிப்படையிலானமுடிவே இறுதியானதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையேயாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் கருவியில் பதிவானசீட்டுகளைமுதலில் எண்ணிசரிபார்க்கவேண்டும் என்றுஎதிர்க்கட்சிகள் விடுத்தகோரிக்கையைதேர்தல் ஆணையம் நிராகரித்தாகஅதிகாரவட்டாரங்களைமேற்கோள்காட்டிபிடிஐதெரிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்றதேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்தமுடிவு ஏமாற்றம் அளிப்பதாகஉள்ளதுஎன்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திருசீதாராம் யெச்சூரிதெரிவித்துள்ளார்

வாக்குஎண்ணிக்கைமுடிவுகளைஉடனுக்குடன் அறிந்துகொள்ளஏதுவாகஅகில இந்தியவானொலியின் புதுதில்லிசெய்திப்பிரிவு விரிவானஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்குஎண்ணிக்கைகுறித்தவிவரங்களைநாடுமுழுவதும் உள்ளஎமதுசெய்தியாளர்கள் உடறுக்குடன் வழங்க உள்ளனர் தேர்தல் முடிவுகள் குறித்துநிபுணர்கள் பங்கேற்றுவிவாதிக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

மக்களவைதேர்தல் வாக்குஎண்ணிக்கையின் போதுவன்முறைஏற்படவாய்ப்பு உள்ளதாகவும் அதனால் பாதுகாப்பைவலுப்படுத்துமாறும் மத்தியஅரசுமாநிலஅரசுகளைகேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாகஉள்துறைஅமைச்சகம் மாநிலஅரசுகளின் தலைமையலர் மற்றும் காவல் துறைதலைவர்களுக்குசுற்றறிக்கைஒன்றைஅனுப்பியுள்ளது வாக்குஎண்ணிக்கைமையங்களிலும் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

ராணிராம்பால் மற்றும் நவ்ஜோத் தலாஒருகோல் அடித்தனர்